கூறியுள்ளார்

திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ளது

வலியுறுத்தப்படும் என்று சுட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராம்ன தெரிவித்துள்ளார்

காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேரடியாக முன்னேறியுள்ளனர்

ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது

எதிர்மறை எண்ணங்களை நாட்டு மக்கள் விரும்பவில்லை என்பதையே இது எடுத்துக் காட்டுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டு மக்களின் இத்தகைய எண்ணங்கள் எந்தவொரு சவாலையும் பூர்த்தி செய்ய உதவிடும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார்

தலாக் முறை விவாகரத்துக்கு தடை அனைவருக்கும் வீட்டுவசதி திட்டம் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிப்பது போன்றவை முக்கியமான நடவடிக்கைகள் என்று கூறினார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இரண்டு அமைச்சரவைக் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

ஊழலை அகற்றுவதற்காக உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதன்மூலம் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் தெரிவித்தார்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ஆகியோர் பங்கேற்கவுள்ள இந்தக் கூட்டத்தில் இரு மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு தொடர்பான அனைத்து பிரச்சினை குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக புதிய அணுகுமுறைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

ஏசெங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நேற்று கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அங்கன்வாடி மையங்களில் சிறப்பாக பணிபுரிவோருக்கு ஆசிரியர் பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

அங்கன்வாடிகளில் சிறந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர் பயிற்சி பெறப்போகிற அவர்களுக்கு வழங்கப்படுமா என்ற கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அதற்கும் அரசு துறை சார்பாக அதனை ஆய்வு செய்யும் அலுமினியப் பாத்திர உற்பத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க தமிழக அரசு வலியுறுத்தும் என்று சுட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார் நேற்று கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சென்னை சேலம் கோவை மதுரை உள்ளிட்ட இடங்களில் இவை அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார்

இந்த காலகட்டத்தில் வெளி மாவட்ட சுற்றுலா வாகனங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு தலைவர்களின் நினைவு மற்றும் பிறந்த தின நிகழ்ச்சிகள் சுமுகமாக நடைபெறுவதை உறுதிசெய்யும் வகையிலும் சுட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக எரிசக்தி மாநாடு அபுதாபியில் இன்று தொடங்குகிறது

இந்தியா சார்பில் பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதில் கலந்து கொள்கிறார்

அத இப்ப இனேபில் பண்ணியிருக்காங்க

உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது இதன் காரணமாக கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கிளன்மார்க்கென் முக்கூர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணை திறக்கப்பட்டது

இதையடுத்து குந்தா பில்லூர் சுற்றுப் பகுதிகளில் கரையோரப் பகுதியில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது உதக மண்டலத்திலிருந்து மயில்வாகணன் விக்ரம் சாராபாய் நூற்றாண்டு விழாவை ஒட்டி நெல்லையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் கண்காட்சி நடைபெற்றது நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் திருமலைக்குமார் தெரிவிக்கிறார்

மாணவர்களுக்கான போட்டிகள் உள்ளிட்டவை இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன கண்காட்சியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிபெற்ற மாணவ மாணவிகளுக்கு இறுதிநாள் நிகழ்ச்சியில் பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது இந்த பரிசரிப்பு விழாவில் இஸ்ரோ மகேந்திரகிரி திரவ உந்தும வளாக இயக்குநர் மூக்கையா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் பரிசளிப்பு விழாவிற்கு பின்னர் விழாவில் பேசுகையில் சந்திரயான் விண்கலம் நிலவில் இறங்கும் முயற்சிகளில் புரிந்துகொள்ள முடியாத ஒரு பிரச்சினை நிகழ்ந்துள்ளதாகவும் அதனை புரிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்

குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு விக்ரம் நாத் நியமிக்கப்பட்டுள்ளார் தெலங்கானா சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது நாட்டின் முதலாவது ஹெலிகாப்டர் மாநாடு டேராடூனில் நடைபெற்றது

விளையாட்டுச் செய்திகள் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் உட்பட நான்கு பேர் நேரடியாக காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்